அப்போது இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு வர்த்தகம் வேளாண்மை தோல் மற்றும் பால் உள்ளிட்ட துறைகளில் எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது

இச்சந்திப்பிற்கு பின் இரு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் திரு மோடி ருவாண்டாவில் இந்திய தூதரகம் விரைவில் திறக்கப்பட்டு அங்கு பாஸ்போர்ட் மற்றும் விசா சேவைகள் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ருவாண்டாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா துணை நிற்பது பெருமைபடக்கூடியது என்று திரு மோடி கூறினார்

செய்தியாளா்கள் சந்திப்பிற்கு பிறகு பிரதமா் திரு மோடி இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினாா் அப்போது பேசிய அவர் உலகம் முழுவதம் இந்திய வம்சாவளியினர் நாட்டின் தூதர்களாக விளங்குவதாக கூறினார் ருவாண்டாவின் வளர்ச்சிக்கு இந்தியர்கள் ஆற்றி வரும் பணி குறித்து தாம் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் ருவாண்டாவில் இனப்படுகொலையால் உயிரிழந்த இரண்டரை வட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் நினைவிடத்திற்கு பிரதமர் திரு மோடி இன்று சென்று அஞ்சலி செலுத்துகிறார்

இந்திய ருவாண்டா வர்த்தக கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார்

இஸ்லாமியர்களின் பல தார திருமணத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய மனுவிற்கு பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை நேற்று பரிசீலித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு ஏற்களவே இது தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் அரசியல் சாசன அமர்வுக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்டது பல தார திருமணம் மற்றும் நிக்கா ஹலாலா நடைமுறைகளை சட்ட விரோதமானவையாக அறிவிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டள்ளது மேலும் நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்ட தலாக் உள்ளிட்ட திருமண முறைகளை இந்திய தண்டனை சுட்டத்திற்கு உட்பட்ட குற்றங்களாக அறிவிக்குமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டது காப்பீட்டு நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நியூ இண்டியா அஷ்யூரன்ஸ் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் காப்பீட்டு நிறுவனங்கள் புதுமையான விபத்து காப்பீடு மற்றும் திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு காப்பீடு வசதி கிடைக்கச் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பிறகு வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்ட பணம் அந்தந்த வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமானவைதாளா அல்லது கருப்புப்பண பதுக்கல்காரர்களின் பணமா என்பது குறித்து ரிசர்வ் வங்கியும் வருமானவரித் துறையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார்

இதையடுத்து பல்வேற கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் லேசர் கண்காட்சியும் இடம்பெற உள்ளது இறுதி நாளான நாளை மறுநாள் மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இடம்பெறும்

குற்ற வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டு அகுற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதிக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பதவில் நீடிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தது

வானிலை சீரடைந்ததும் யாத்திரிகர்கள் மீட்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டடுள்ளார் முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைலாஷ் யாத்திரிகர்கள் நேபாள மலைப்பகுதியில் சிக்கி பின்னர் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் நாளை பொது தேர்தல் நடைபெறுவதை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது

தேர்தல் பாதுகாப்பிற்காக நான்கரை வட்சத்திற்கும் காவல்துறையினரும் மூன்று வட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவத்தினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தில்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் திரு சிதம்பரத்திற்கு முன்ஜாமீன் வழங்கி தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி ஷைனி உத்தரவிட்டுள்ளார்

அப்போது பேசிய அவர் சாலை வாகன பாதுகாப்பு மற்றும் எளிதாக போக்குவரத்து அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம் பெற்றுள்ளதாக கூறினார் வாகனம் ஒட்டுவதற்கு கற்றுக்கொள்வதற்கான உரிமத்தை பெறுவதற்கு ஆன் லைனில் விண்ணப்பம் செய்வதற்கான வசதி குறித்தும் மசோதாவில் இடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார்

எனவே சாலை பாதுகாப்பு அம்சம் இந்த திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் இம் மசோதா குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவில் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லையென்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன்சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் மக்களின் தனிப்பட்ட உரிமையில் தலையிடும் நோக்கம் ஏதும் அரசுக்கு இல்லையென்று குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ஆடவர் ஜுனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் ஷிப் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகின்றன

இந்த அணிகள் எட்டு பிரிவுகளாக இடம்பெற்றுள்ளது